நிற்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

உயர்வு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

இன்று மருத்துவாகளுடன் காணொலி காட்சி வாயிவாக ஆவோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

இந்த திட்டத்தின் கீழ் நிலவேம்பு குடிநீர் மற்றும் கபகர குடிநீர் சூரண பொட்டலங்களையும் அவர் வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் வசிக்கும் ஒரு லட்சும் குடும்பங்களுக்கு கபகர குடிநீர் சூரணப் பொட்டலங்கள் வழங்கப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை விநியோகம் செய்யும்போது சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் பயனாளிகளும் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாவட்டந்தோறும் மாநில அமைச்ச்கள் இந்த பணியினை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனா் விழுப்புரத்தில் சட்ட அமைச்ச் திரு சி வி சண்முகம் தூய்மைப் பணியாளா்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கினாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சள் திரு கே சி வீரமணி இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கிற்கு பொதமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த மாவட்டத்தில் இந்த நோய் தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் திரு கே சி வீரமணி கூறினார் துத்துக்குடியில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இன்று மட்டும் ஒன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகக் கூறினார்

தேசிய பஞ்சாயத்தராஜ் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் பஞ்சாயத்து தலைவர்களுடன் உரையாற்ற உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் தொலைபேசி சேவையையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாயத்துகளுக்கான மூன்று விருதுகளும் நாளை வழங்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை நிறுத்தி வைப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஒய்வூதியதாரா்களுக்கும் இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கால கட்டத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொடர்பான நிலுவைத் தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

விவசாயிகளுக்கான வருவாய் ஆதாரவு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி விவசாயிகளுக்கு முதலாவது தவணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகை தங்களுக்கு பேருதவியாக இருந்தது என பயனாளிகள் தெரிவித்தனர்